குழும கூட்டத்தில் இந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் செய்யும் சேவை வரி நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி ஒன்பது சதவீதமாக குறைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்களில் பணி புரியும் தொழிலாளர்களுக்கு முழு ஊதியத்தையும் வழங்க வேண்டுமென்று மத்திய அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது

மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரியின் கடந்த ஆண்டு டிசும்பர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி பிட்ரவரி மாதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மாநில அமைச்சள் திரு டி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

விவசாய கருவிகள் உரம் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் மீன்பிடி தொழில் உபகரணங்கள் நொறுக்கு தீனிகள் பேக்கரி பொருட்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பாமாயில் மண்ணெனெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு ஜி எஸ் டி யிலிருந்து வரி விலக்கு மற்றும் வரிக்குறைப்பு வழங்கப்பட வேண்டுமென்று திரு ஜெயக்குமாா் கேட்டுக் கொண்டாா் பாதுகாப்புத் துறைக்குத் தேவையான தளவாடப் பொருட்களை இந்திய நிறுவனங்கள் தயாரித்து அளிப்பதற்கான கால அவகாசும் மேலும் நான்கு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது

அதேபோல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களுக்கான தகுந்த காரணங்களை தெரிவிக்கும்பட்சத்தில் அவர்களுக்கும் கால அவகாசம் வழங்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள ஐந்து முக்கிய உரத் தொழிற்சாலைகள் முழு வீச்சில் உற்பத்தியை தொடங்குவது குறித்து மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சள் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு நடத்தினார் இந்த கூட்டத்தில் தொழிற்சாலைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ஆந்திரா மாநிலம் ராமகுண்டத்தில் உள்ள உரம் மற்றும் ரசாயன தொழிற்சாவையில் யூரியா உற்பத்தி வரும் செப்டம்பர் மாதம் இறுதிவாக்கில் தொடங்கப்படும் என்று அந்த உர நிறுவனத்தின் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்களில் பணி புரியும் தொழிலாளர்களுக்கு முழு ஊதியத்தையும் வழங்க வேண்டுமென்று மத்திய அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு அசோக்பூஷன் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வு ஊதிய பிரச்சினை தொடர்பாக நிறுவனங்களும் ஊழியர்களும் பேசி தீர்வுகாண வேண்டுமென்று அறிவுறுத்தியது இந்த பிரச்சினையில் மாநிலங்களின் தொழிலாளா் நலத்துறை கமுகமாக தீர்வை எட்ட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டது இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு சுட்டப்பூர்வமானது என்பதை உறுதிபடுத்தும் கூடுதல் மனுவை நான்கு வாரததிற்குள் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு பெஞ்ச் உத்தரவிட்டது

மேட்டுரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சென்னையில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தாள் நோய் தொற்று எளிதாக பரவுகிறது என்று அவர் தெரிவித்தாா் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மண்டல வாரியாக அமைச்சள்கள் அதிகாரிகள் நிலையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் நோய் தொற்றின் வீரியத்தை மக்கள் புரிந்து கொண்டு அரசின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பின்னா்தான் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இது தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய நீதிபதிகள் திரு அசோக் பூஷன் தலைமையிலான மூன்று நீதிபதிகளை கொண்ட அமர்வு இது தொடர்பாக மகாரஷ்டிரா மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது தில்லியில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது சுறித்த சும்பவங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மத்திய அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் பின்பற்றுவதாக தெரியவில்லை என்றும் இது குறித்து தலைமைச் செயலாளர்கள் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் காவிரி டெவ்டா பாசனத்துக்காக மேட்டுர் அணையிலிருந்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தண்ணீரை திறந்து வைத்தாா் இதற்கான நிகழ்ச்சியல் பேசிய முதலமைச்சா் அணையிலிருந்து மூவாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதாகவும் இது படிப்படியாக இன்று மலைக்குள் பத்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்படும் என்றார்

விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்குவதை முதன்மையானப் பணியாகக் கொண்டு மாநில அரசு நீர் சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கேற்ப பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்